உலக காச நோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள செய்தியில் அனைவருக்கும் சிறந்த ககாதார வசதிகளை ஏற்படுத்தித்தர அரசு உறுதிபூண்டுள்ளது என்று தெரிவித்தார் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகின் மிகப்பெரிய குகாதார காப்பீட்டுத்திட்டமாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

தேசிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வங்கி மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவற்றுக்கு நிதி வழங்க இந்த வங்கி அமைக்கப்படவுள்ளது மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே இதேபோன்று பல்வேறு நிதி நிறுவனங்கள் அமைக்கப்பட்டதால் ஏற்பட்ட பயன்களை கருத்தில் கொண்டு இந்த புதிய வங்கி அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது என்றார்

இதுபோன்ற நீண்டகால வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட நிதி நிறுவனங்கள் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மிகவும் அவசியமானது என்று அவர் குறிப்பிட்டார்

குறு மற்றம்நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார் மூங்கில் தயாரிப்புகள் மற்றும் தொழில் நட்பம் தொடர்பாக நடைபெறும் காணொலி காட்சி வாயிலான கண்காட்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மூங்கில் பயன்பாட்டை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறை முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார்

இந்த ஆண்டில் ஒரு நாள் பாதிப்பு ஆயிரத்தை தாண்டியிருப்பது இதுவே முதல் முறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திரிபுராவில் கடந்த இரண்டு மாதங்களில் முதல் முறையாக இந்த தொற்று பாதிப்பு காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்தார்

மக்கள் லஹோலி பண்டிகையை கொண்டாடும்போது கவனத்துடன் இருக்குமாறும் கூட்டம் கூடுவதை தவிர்த்து உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றமாறும் மாநில கேட்டுக்கொண்டுள்ளார்

பஞ்சாபில் அதிக எண்ணிக்கையிலானோர் உருமாற்றமடைந்த கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை கூறியுள்ளது

இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு அம்ரிந்தர் சிங் தற்போதைய நிலை கவலை அளிப்பதாகவும் பொது மக்கள் முகக்கவசும் அணிவது மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது போன்றவற்றை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இது தவிர பாதிப்பை தடுக்க தடுப்பூசியை மக்கள் செலுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதனிடையே தடுப்பூசி செலுத்தும் பணியை மேலும் தீவிரப்படுத்த உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து மாநில மற்றும் யூளியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

இருப்பினும் வந்தேபாரத் இயக்கத்தின் கீழ் குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து சிறப்பு விமான சேவைகள் தொடர்ந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

சத்தீஷ்கரில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்புப் படையினர் ஐந்து பேர் உயிரிழந்தனர்

அப்போது தவாடி பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் இந்த வீரர்கள் உயிரிழந்தனர் காயமடைந்த வீரர்கள் நாராயண்பூர் மற்றும் ராய்ப்பூர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் தேடுதல் பணியை பாதுகாப்ப படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர் தேர்தல் நடைபெறும் நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியள் பிரதேசத்தில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தமிழகத்தில் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் திமூக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மாநிலத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கேரளாவில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தூல் குறைந்தபட்ச வருமான உத்தரவாத திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று கேரளாவில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அஸ்ஸாமின் லம்டிங்கில் நடைபெற்ற பிரச்சார பொதக் கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் நேற்று பங்கேற்று உரையாற்றினார் அஸ்ஸாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் நடைபெறும் பிரச்சார பொதுக் கூட்டங்களில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார் அம்மாநிலத்தின் பங்குராவில் மூன்று பிரச்சார பொதுக் கூட்டங்களில் திரிணமூல் காங்கிரஸ் கட்சித்தலைவரும் முதலனமச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி இன்று உரையாற்றவுள்ளார் புதுச்சேரி யூளியன் பிரதேசத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

காங்கிரஸ் பிஜேபி அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிஜேபியின் தேசிய இளைஞர் அணித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தேஜஸ்வி சூரியா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்